இந்தியாதாள் உலகிலேயே மிகச்சிறந்த மதச்சார்பற்ற நாடு என குடியரசு துணைத்தலைவர் திரு

வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்

அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார்

திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில்இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் சென்னை வானொலியின் முதல் அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது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 இரவு எட்டுமணிக்கு இந்நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பாகவுள்ளது மக்களவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதையடுத்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் திரு நரேந்திர மோடி வானொலியில் ஆற்றும் முதல் உரை இதுவாகும் இந்தியாதான் உலகிலேயே மிகச்சிறந்த மதச்சார்பற்ற நாடு என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் ஐதராபாத்தில் பொறியியல் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் மத சுதந்திரம் என்பது அரசியல் சட்டத்திலேயே அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் எனவே இந்த விஷயத்தில் இந்தியாவிற்கு மற்ற நாடுகள் பாடம் கற்றுத்தர வேண்டிய அவசியமில்லை என்றார் கலாச்சாரம் என்பது நமது வாழ்க்கையின் ஒரு வழிமுறை என்றும் மதம் என்பது வழிபாட்டின் வழிமுறை என்றும் திரு

இந்தியா சகிப்புத்தன்மையை அடிப்படையாகக் கொண்ட நாகரீக நாடு என்றும் அவர் தெரிவித்தார் பேரிடர் மேலாண்மயில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றும் விதமாக அதற்கான சாதனங்களை உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் மாநில பேரிடர் மேலாண்மை படையினரின் திறன் மேம்பாடு தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர் தேசிய பேரிடர் மேலாண்மைப்படை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டி ஆர் டி ஒ வுடன் இணைந்து பேரிடர் மேலாண்மைக்கான சாதனங்களை அடுத்த ஐந்தாண்டுகளுக்குள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்வர வேண்டும் என்றார் தேசிய பேரிடர் மேலாண்மைப்படை மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மைப் படைகளை வலிமைப்படுத்தி மேம்படுத்தத் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் இந்தியா அடிக்கடி இயற்கைப் பேரிடர்களுக்கு ஆளாகும் நாடு என்பதால் பேரிடர் மேலாண்மையில் நிபுணத்துவம் பெறுவது அவசியமாகிறது என்றும் திரு அமித் ஷா வலியுறுத்தினார் மாணவர்கள் தாங்கள் பயிலும் கல்வி நிறுவன வளாகத்தை பசுமையாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பதை ஊக்குவிக்கும் விதமாக பொலிவுறு வளாகம் திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தின் கீழ் கல்வி நிறுவன வளாகங்களில் தண்ணீரை சேமிக்க ஏதுவாக மறுகழற்சி செய்யப்பட்ட தண்ணீர் மீண்டும் பயன்படுத்தப்படும் என்றார் இதேபோன்று பள்ளிச்செல்லும் மாணவர்களிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் எனவும் திரூ பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார்

மத்திய அரசின் ஒவ்வொரு துறையும் இதுபோன்ற ஐந்தாண்டு திட்டத்தை தயாரிக்குமாறு பிரதமர் அறிவுறுத்தியதற்கு இணங்க மனிதவள மேம்பாட்டுத்துறை இதனை வெளியிட்டுள்ளது பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிபுணர்களுடன் திறன் மேம்பாடு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்திய பிறகே இந்த செயல்திட்டம் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை விரைந்து செயல்படுத்துமாறு அனைத்து மாநிலங்களையும் மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாகக் கூறியுள்ளார் இந்தப் புதிய நடைமுறை நாட்டிலுள்ள எந்தவொரு ஏழையும் பொது விநியோக திட்டத்தின் பலனை பெறுவது உறுதி செய்யப்படும் என்றார் அத்துடன் போலி ரேஷன் கார்டுகளை கண்டறிந்து ஒழிக்கவும் இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என திரு பாஸ்வான் தெரிவித்தார் சிறுசேமிப்புக்கான வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருப்பதை திரும்பப் பெற வேண்டும் என மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு பவன் கேரா நாடாளுமன்றத்திலும் காங்கிரஸ் கட்சி இதுகுறித்து பிரச்னை எழுப்பும் என்றார்

தமிழக அரசு கல்வித்துறையில் செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களின் விளைவாக தமிழகம் நாட்டிலேயே இரண்டாவது இடத்தில் உள்ளதாக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பள்ளி மாணவ மாணவியருக்கு மடிக்கணினிகளை வழங்கிப்பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார்

இன்றைக்கு நம்முடைய மாண செல்வங்கள் எந்தவித சிரமுமின்றி பள்ளிப்படிப்பை கல்லூரிப்படிப்பை படித்ததன் காரணமாக மாணவர்களுடைய கல்வி சேர்க்கை ஆரம்ப கல்வி இடைநிலை கல்வி மேல்நிலைக் கல்வியில் கலைக் கல்லூரிகளில் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது

மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தவும் புதுமையான கற்பித்தல் முறைகளை செயல்படுத்துவதையும் குறிக்கோளாகக் கொண்டு தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் நாகப்பட்டிணத்தில் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யவும் மாநில அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார்

தமிழக அரசின் தேர்வுத்துறை இயக்குனராக திருமதி உஷாராணி நியமிக்கப்பட்டுள்ளார் இதேபோன்று தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக செயலாளராக திருமதி என்லதாவும் கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குனராக முனைவர் மு பழனிச்சாமியும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் கொரியா வடகொரியா இடையேயான ராணுவமயமற்ற பகுதியில் தம்மை சந்திக்க வருமாறு வடகொரிய அதிபர் திரு கிம் ஜாங் உள்ளிற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார்

அர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் முதவாவது குழுவினர் ஜம்முவிலிருந்து இன்று புறப்பட்டுச் செல்கின்றனர்

கோதாவரி காவிரி இணைப்புத் திட்டத்தை செயல்படுத்துவதள் மூலம் காவிரி பிரச்னைக்கு தீர்வுகாண முடியும் என தமிழக பிஜேபியின் மூத்த தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்